சர்வதேச துப்பாக்கிச்சுடும் போட்டி புதுதில்லியில் நேற்று தொடங்கியது

சர்வதேச பிரக்சினைகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்புகள் குறித்து இருவரும் விவாதிக்க உள்ளனர் சர்வதேச கூட்டுறவு வர்த்தக வளர்ச்சி மற்றும் மனிதவள மேம்பாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய பணிக்காக அவருக்கு சியோல் அமைதி விருது இன்று வழங்கப்படுகிறது முன்னதாக பிரதமர் திரு மோடி சியோலில் நேற்று அங்குள்ள இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றினார் தென்கொரியாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் நமது நாட்டின் தூதர்களாக செயல்பட வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் கொரியாவின் வளர்ச்சிக்காக இந்தியர்கள் ஆற்றியுள்ள பணிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் மகாத்மா காந்தியின் கொள்கைகளை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு வெளிநாடுவாழ் இந்தியர்கள் முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் உலகில் ஆறாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார்

சுதந்திர இந்தியாவை சர்தார் பட்டேல் ஒருங்கிணைத்ததபோல் பொருளாதாரத்தில் இந்தியாவை ஜிஎஸ்டி ஒருங்கிணைக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு இந்தியா எடுக்கும் முயற்சிகளுக்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு குழு வலியுறுத்தியுள்ளது

புல்வாமா தங்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த இந்திய வீரர்களுக்கு ஐநா குழு உறுப்பினர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் ராணுவ வீரர்களின் குடும்பங்கள் மற்றும் இந்திய மக்களுக்கு ஐநா குழு தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளது புல்வாமா தாக்குதல் கொடுரமானது மட்டுமின்றி கோழைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது என்று ஐநா குழு கூறியுள்ளது சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு பங்கம் விளைவிக்கும் எந்த பயங்கரவாத செயலையும் அனுமதிக்க முடியாது என்று ஐநா குழு கூறியுள்ளது புல்வாமா தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள ஜெயிஸ் ஈ முகமது அமைப்பிற்கு ஐநா குழு கண்டனம் தெரிவித்துள்ளது ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆன்ட்டனியோ குட்ரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புல்வாமா தூக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் குற்றவாளிகளை சுட்டத்தின்முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஜெயிஸ் ஈ முகமது அமைப்பு தலைவர் மசூத் அசாத்தை சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று ஐநா சபையிடம் ஃபிரான்ஸ் நாடு வலியுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானுக்கு செல்லும் நதிநீரை தடுத்து நிறுத்த இந்தியா முடிவு செய்துள்ளது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நேற்று டுவிட்டர் பக்கத்தில் இதைத் தெரிவித்துள்ளார் கிழக்குப் பகுதியில் உள்ள நதிகளை தடுத்து அந்த நீரை ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபிற்கு திருப்பிவிட அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தஸ் நதிநீர் ஒப்பந்தபடி கிழக்குப் பகுதியில் பாயும் பியாஸ் ராவி மற்றும் சட்லஜ் நதிகளின் நீரை பயன்படுத்திக்கொள்ளும் உரிமை இந்தியாவிடம் உள்ளது மேற்குப்பகுதியில் பாயும் இந்தஸ் ஜீலம் மற்றும் செனாப் நதிகள் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்நிலையில் ஷாப்பூர் கண்டி பகுதியில் ராவி நதியின் குறுக்கே அணை கட்டப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு கட்கரி தெரிவித்துள்ளார் உச் திட்டத்தின் மூலம் இந்தியாவின் நதிநீர் பங்கை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பயன்படுத்துவதுடன் எஞ்சிய நீரை ராவி பியாஸ் இணைப்பின் மூலம் மற்ற மாநிலங்களுக்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் திரு கட்கரி தெரிவித்துள்ளார் இந்த திட்டங்கள் அனைத்தும் தேசிய திட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் புதிய சட்ட விதிகளின்படி அமைக்கப்பட்டுள்ள குறைதீர் மன்றத்தின் நடுவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு டி கே ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் நேற்று வெளியிட்டுள்ளது கிரிக்கெட் சங்களுக்கு இடையே ஏற்படும் நிதி மற்றும் இதர பிரச்சினைகள் குறித்து குறைதீர் மன்றத்தின் நடுவர் விசாரணை நடத்தி தீர்த்துவைப்பார் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று நான்கு அவசர சட்டங்களை பிரகடனம் செய்தார் முத்தலாக் மூலம் விவகாரத்து செய்வதை தடுக்கும் சட்டம் இந்திய மருத்துவ குழுமம் சட்டம் கம்பெனிகள் சட்டத்திருத்தம் முறைப்படுத்தாத சேமிப்பு திட்டங்களை தடை செய்யும் அவசரச்சட்டம் போன்றவை நடைமுறைக்கு வந்துள்ளன இஸ்லாமிய பெண்களை முத்தலாக் மூலம் விவாகரத்து செய்ய மூடியாது என்றும் அவ்வாறு செய்தால் அது சட்டவிரோதமானது என்றும் மூன்றாண்டுகால சிறை தண்டனையுடன் அபராதமும் விதிக்கப்படும் என்று அவசரச் சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மருத்துவக்குழுமம் சுட்டத்திருத்தத்தின்படி நிர்வாகக்குழுவின் முடிவு இறுதியானது என்றும் இரண்டு ஆண்டுகளுக்கு இது நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறையற்ற போலி சேமிப்பு திட்டங்களை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் அனுமதி பெறாத சேமிப்புத் திட்டங்களுக்கு அவசரச் சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட்டுள்ளது

வார்போரா சோபோரே பகுதியில் பயங்கரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது பயங்கரவாதிகளுடன் ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் லஷ்கர் ஈ தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர்

பள்ளி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டிகள் தெருக்கூத்துகள் மற்றும் அறிவியல் கண்காட்சிகள் நேரு அறிவியல் மையம் நடத்தவுள்ளது மக்களவை தேர்தலில் உத்தரபிரதேச மாநிலத்தில் கூட்டணி அமைத்துள்ள பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள் தாங்கள் போட்டியிடும இடங்களின் இறுதிபட்டியலை நேற்று வெளியிட்டுள்ளன

சமாஜ்வாதி கட்சி கான்பூர் அலகாபாத் காஷியாபாத் பரேலி ஃபைசாபாத் பாலியா ஜான்சி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகின்றன

ரஷ்பாவுடன் அடுத்த ஏழு ஆண்டுகளில் வர்த்தகத்தை ஐம்பது பில்லியன் டாலராக உயர்த்துவதற்கு இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு சி ஆர் சவுத்ரி தெரிவித்துள்ளார் மும்பையில் இந்தியா ரஷ்ய கூட்டமைப்பின் நிகழ்ச்சியில் பேசுகையில் இவர் இதளை தெரிவித்தார் ரஷ்யா உடனான வர்த்தகம் ஏற்கனவே முப்பது பில்லியன் டாலராக உள்ள நிலையில் அந்த இலக்கை எட்டுவது எளிதானது என்று அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ரஷ்யாவின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அளமச்சர் திரு டெனிஸ் மந்த்ரோ பேசுகையில் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள்தான் பொருளாதாரத்தின் அடிப்படையாக விளங்குகின்றன என்று கூறினார் சவுதி இளவரசர் திரு முகமது பின் சவ்மான் இரண்டு நாள் பயணமாக சீனாவிற்கு சென்றுள்ளார் பாகிஸ்தான் இந்தியா நாடுகளில் தமது கற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்ட சவுதி இளவரசர் நேற்று பெய்ஜிங் சென்றடைந்தார் சீள அழிபர் திரு ஜின் பிங்கை சவுதி இளவரசர் சந்தித்து பேசவிருக்கிறார் இருநாடுகளுக்கிடையே பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதுடன் பல்வேறு வர்த்தக திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் அந்த சந்திப்பின்போது பேசவுள்ளனர் என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

அந்நாட்டு பிரதமர் திரு இம்ரான்கான் தலைமையில் நேற்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்புக்குழுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மண்ணில் பயங்கரவாதிகளின் செயல்பாடுகள் குறித்து சர்வதேச நாடுகள் கண்டனங்கள் எழுப்பும் நிலையில் பாகிஸ்தான் அரசு ஜமாத் உத் தவா அமைப்பை தடை செய்திருக்கிறது ஐரோப்பியாவில் புதிய சுவுகணைகளை நிறுத்தும் அமெரிக்காவின் செயலுக்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பார்சிலோனாவில் நடைபெற்று வரும் ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் சீன வீராங்கை ஹான் யு வே வுடன் இந்திய வீராங்களை முக்தா அகரே இன்று மோதவுள்ளார் சர்வதேச துப்பாக்கிச்சுடும் போட்டி புதுதில்லியில் நேற்று தொடங்கியது